ஸ்டாலின் ஒருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

மு க பொருளாளராகதிருதுரைமுருகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இன்று சென்னைஅண்ணாஅறிவாலயத்தில் நடைபெற்றபொதுக்குழக் கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாள் திரு க அன்பழகள் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதைஅதிகாரப்பூர்வமாகஅறிவித்தார் புதியதலைவராகபொறுப்பேற்றதிருமு க ஸ்டாலின் புதியவிடியலைநோக்கிஅனைவரும் கைகோர்த்துஒருமித்துநடக்கவேண்டும் என்றுதொண்டர்களுக்குஅழைப்பு விடுத்தார்

இன்றையபொதுக்குழுக் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்ச் மு கருணாநிதி முன்னாள் பிரதம் அடல் பிகாரிவாஜ்பாய் மக்களவைமுன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி தமிழகமுன்னாள் ஆளுநர் சர்ஜித்சிங் பா்னாலாஉள்ளிட்டதலைவா்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததீா்மானம் நிறைவேற்றப்பட்டது கேரளமழைவெள்ளம் தூத்துக்குடிதுப்பாக்கிசூடுசம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டகு கருணாநிதிஆற்றிய அரசியல் கலை சீழக இலக்கியபணிகளுக்காகஅவருக்குமத்தியஅரசுபாரதரத்னாவிருதுவழங்க வேண்டுமென்றுவலியுறுத்திகூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுகதலைவராகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதிரு மு க ஸ்டாலினுக்குகாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி மத்திய இணையமைச்ச் திருபொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மூத்த தலைவர் திரு இல கணேசன் மேற்குவங்க முதலமைச்சர் செல்விமம்தாபானாஜி உள்ளிட்டதலைவர்கள் பலர் வாழ்த்துதெரிவித்துள்ளனா் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி தந்தைபெரியார் நிளைவிடங்களுக்குசென்றுதிருமுகஸ்டாலின் மரியாதைசெலுத்தினார்

பேரிடர்களால் ஏற்படும் அபாயங்கள் இயற்கையானஅணுகுமுறை அதைதணிப்பதற்கு பாதிப்புகளைசீரமைத்தல் இழப்பீடு மறவாழ்வு வளர்ச்சித்திட்டங்கள் மேலாண்மைஉள்ளிட்டபல்வேறுமுக்கியஅம்சங்களைஉள்ளடக்கி இத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலஅரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பணிக்காலத்தின்போதுகாலமானபணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு இந்தஆணைகள் வழங்கப்பட்டன அரசமருத்துவமனைகளில் ஏற்படும் காலிப்பணியிடங்கள் மற்றம் புதிதாகதோற்றுவிக்கப்படும் பணியிடங்களைநீரப்புவதற்குடடனுக்குடன் நடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாகவும்

முன்னாள் பிரதமர் பாரதரத்னாஅடல் பிஹாரிவாஜ்பாயிக்கு புகழஞ்சலிகூட்டம் பிஜேபிசார்பில் தற்போதுசென்னைழும்பூரில் நடைபெற்றுவருகிறது

தொழில் இத்திட்டம் மாவட்டத்தில் இளம் முனைவோரிடையேவரவேற்பைபெற்றிருப்பதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேலும் சமூக வலைதளங்களைகட்டுப்படுத்துவத்தொடர்பானவழக்குஉச்சநீதிமன்றத்ில் நிலுவையில் உள்ளதுஎன்றும் மத்திய அரசுவழக்கறிஞர் தெரிவித்தார் அரசுப்பள்ளிகளின் தரத்தைஉயர்த்துவதுகுறித்துபரிந்துரைக்ககல்வியாளர் கமிமகத்தில் குழுவை மாநிலஅரசுஅமைக்கவேண்டும் என்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவலியுறத்தியுள்ளார் கட்டமைப்பு அரசுப்பள்ளிகளின் மேம்பாட்டுக்காகமுன்னாள் மாணவர்கள் மற்றம் தொழில் நிறுவனங்களிடமிருந்துநிதியுதவிகளைபெறலாம் என்றும் அவர் ஆலோசனைதெரிவித்துள்ளார் மாவட்டச் செய்திகள் கரூர் மாவட்டதமிழ்வளர்ச்சித்துறைசார்பில் கரூர் காந்திகிராமம் புனிததெரசாமகளிர் மேல்நிலைப்பள்ளியில் வரும் வெள்ளிக்கிழமைபள்ளிமாணவர்களுக்கானகவிதை கட்டூரை பேச்சுப்போட்டிகள் நடைபெறவுள்ளன

விருதுநகர் அரசுஅருங்காட்சியகத்தில் சிறப்பு நாணயகண்காட்சி இன்றுதொடங்கியது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டைதாலுகா மேட்டுப்பாளையத்தில் நாளைதொழிலாளர் நலவாரியஉறுப்பினர் சேர்க்கைமுகாம் நடைபெறுகிறது நாகைமாவட்டம் வேளாங்கண்ணி புனிதஆரோக்கியமாதா ஆலய தேர்திருவிழாநாளைகொடியேற்றத்தடன் தொடங்குகிறது

இதேபிரிவில் இந்தியாவின் ஜின்சன் ஜான்சனுக்குவெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது வில்வித்தைமகளிர் மற்றும் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இன்றுவெள்ளிப்பதக்கம் வென்றது பேட்மிண்டன் மகளி் ஒற்றையர் பிரிவில் பிவிசிந்துவெள்ளிப்பதக்கம் வென்றார்

ஆசியவிளையாட்டுப் போட்டகளில் பதக்கம் வென்றுள்ளவர்குளுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளா்